குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அடிப்படை நிலையில் புதுமை படைப்போருக்கான தேசிய விருதுகளை குஜராத் மாநிலம் காந்திநகரில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கினார்

திமுக கூட்டணியில் எந்தெந்தக் கட்சி எந்தெந்த மக்களவை தொகுதிகளில் போட்டியிடும் என்பது பற்றிய விவரங்களை திமுக இன்று அறிவித்துள்ளது புதுவையில் தேர்தல் காலத்தில் வியாபாரிகள் மற்றும் பொது மக்கள்

விருது குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குஜராத் மாநிலம் காந்தி நகர் அருகே கிராம்பாரதியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அடிப்படை நிலையில் புதுமை படைப்போருக்கான தேசிய விருதுகளை வழங்கி சிறப்பித்தார் புதிய பயிர் ரகங்களை உருவாக்கிய உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த பிரகாஷ்சிய் ரகுவன்ஷிக்கு ஆயுட்கால சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது கால்நடைகளுக்கு ஏற்படும் குடல் நோய்க்கு மூலிகை மருந்து கண்டு பிடித்த தமிழகத்தின் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த பெரியாசாமி ராமசாமிக்கு கால்நடை அறிவியல் பிரிவில் முதல் பரிசு வழங்கப்பட்டது தொழில்முனைவு மற்றும் புதுமையாக்கத் திருவிழாவின் ஒரு பகுதியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கண்காட்சியையும் குடியரசு தலைவர் தொடங்கி வைத்தார் மத்திய அரசின் அறிவியல் தொழில்நுட்பத் துறையும் தேசிய புதுமையாக்க அமைப்பும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள புதுமையான படைப்புகளை உருவாக்குவோருக்கும் தொழில் முனைவோருக்கும் இடையே பாலமாக அமையும் என அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

பூர்வாங்க விசாரணைகளை தொடங்கி விபத்திற்கு பொறுப்பானவர்கள் யார் என்பதை இன்று மாலைக்குள் தீர்மானிக்க மும்பை நகராட்சி ஆணையரை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

மேலும் பலர் காயம் அடைந்தனர் விபத்தில் பலியானவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி இரங்கல் தெரிவித்துள்ளார்

இந்த மனு மீது விளக்கம் அளிக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு நோட்டீஸ் அனுப்ப உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திரு

ஏ பாப்டே மற்றும் எஸ்ஏ நசீர் ஆகியோர் அடங்கிய அமர்வு உத்தரவிட்டது திமுக நாடாளுமன்றத் தேர்தலில் தமிழகத்தில் திமுக கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் எவை என்பதை மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் முன்னிலையில் திழுக தலைவர் திரு முக ஸ்டாலின் சென்னையில் இன்று அறிவித்தார்

க ஸ்டாலின் கூறினார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கோயம்புத்தூர் மற்றும் மதுரை தொகுதிகளும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திருப்பூர் மற்றும் நாகப்பட்டினம் தொகுதிகளும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் முன்னதாக அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை புரிந்த திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தினார் அப்போது பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் குற்றவாளிகள் தப்பவிடாமல் உயர்நீதிமன்ற நீதிபதியின் மேற்பார்வையில் சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தி ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பாமக நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் தேர்தல் அறிக்கையை பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் இன்று வெளியிட்டார் பாமக தலைவர் திரு

மணி மற்றும் பாமக இளைஞரணி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர்

இன்று இதுதொடர்பாக வியாபாரிகள் கூட்டம் ஒன்றை அவர் நடத்தினார் வாகன சோதனையின் போது நிறைவேற்று நீதிபதி ஒருவரின் தலைமையில் குழு செயல்படும் என்றும் குழுவின் சோதனைகள் வீடியோ பதிவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சோதனையின் போது குற்றங்கள் தொடர்பான பணமோ பொருளோ கைப்பற்றப்பட்டால் உடனடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு அந்தந்த பகுதியின் நீதிமன்றத்திடம் ஒப்படைக்கப்படும் என்றும் பறிமுதல் செய்யப்படும் பணம் மற்றும் பொருட்களுக்கு உரிய ரசீது வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

மாவட்ட துணை தேர்தல் அதிகாரி திரு சக்தி வேல் தேர்தல் அலுவலக தொடர்பு அதிகாரி திரு அரவிந்தன் கரூல அதிகாரி திரு முருகையன் ஆகியோர் இக்குழுவில் பெற்றுள்ளனர் பொது மக்களுக்கும் நேர்மையாக இடம் இருப்பவர்களுக்கும் உதவும் வகையில் எம் ஐ ஆர் புகாரோ அரசியல் தொடர்போ அல்லது கட்சிகள் வேட்பாளர்கள் தேர்தலுக்கு தொடர்பில்லாத பட்சத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் குறித்து குறை தீர்க்கும் குழு உடனடியாக உரிய உத்தரவு பிறப்பிக்கும்

பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அனைத்து குற்றவாளிகளையும் கைது செய்ய வேண்டும் என்றும் குற்றவாளிகளுக்கு உடந்தையாக செயல்படுவதாக கூறப்படும் காவல்துறை அதிகாரியை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் அதிகாரிகள் அடங்கிய குழு அமைத்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இப்போராட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டது இப்போராட்டம் காரணமாக காமராஜர் சதுக்கத்தில் சுமார் அரைமணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது

ஒத்திவைப்பு காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகள் சார்பில் இன்று மாலை அறிவிக்கப்பட்டிருந்த தேர்தல் பிரச்சாரம் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மக்களவை மாலை களகசெட்டிகுளத்தில் தொடங்கும் என இன்று காங்கிரஸ் அறிவித்த சில மணி நேரத்திலேயே பிரச்சாரம் ஒத்தி வைக்கப்படுவதாக காங்கிரஸ் அலுவலகம் தெரிவிக்கிறது ஜிப்மர் பிரிட்டனைச் சேர்ந்த புகழ்பெற்ற விஞ்ஞானியும் சுற்றுச்சூழல் மாற்றம் மற்றும் பொது சுகாதாரத் துறைப் பேராசிரியருமான சர் ஆன்ட்ரு பி

இந்திய அறிவியல் அகாடமியின் அழைப்பின் பேரில் அவர் இந்தியாவிற்கு வருகை புரிகிறார் ஜிப்மர் செய்திக் குறிப்பு ஒன்றில் இத்தகவல் வெளியிடப்படுகிறது வானிலை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்றும்நாளையும் வறண்ட வானிலையே நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

மீண்டும் தலைப்புச் செய்திகள் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அடிப்படை நிலையில் புதுமை படைப்போருக்கான தேசிய விருதுகளை குஜராத் மாநிலம் காந்திநகரில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கினார்

திமுக கூட்டணியில் எந்தெந்தக் கட்சி எந்தெந்த மக்களவை தொகுதிகளில் போட்டியிடும் என்பது பற்றிய விவரங்களை திமுக இன்று அறிவித்துள்ளது